பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்

பிரதமர் திருநரேந்திர மோடி இரண்டாவது நாளாக நேற்றும் நிதித்துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்

மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதைவிட நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஏழு முதல் ஏழரை சதவீதத்தை தாண்டக்கூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகள் ஜி எஸ் டி வரிவிதிப்பு மற்றும் பணமதிப்பிழப்பு நடவடிக்கைகளால் அரசின் வரி வருவாய் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு அருண்ஜேட்லி தெரிவித்தார் தீவிரவாதத்தில் நல்ல தீவிரவாரம் கெட்ட தீவிரவாதம் என்று செயற்கையாக பிரித்து பார்ப்பது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் செர்பியா சென்றுள்ள அவர் பெல்கிரேடில் நேற்று அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வியூசிக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பேசிய திரு வெங்கையா நாயுடு தீவிரவாதம்தாள் தற்போதைய உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றார் சர்வதேச அளவிலான திட்டமிட்ட நடவடிக்கை மூலமே தீவிரவாதத்தை முறியடிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்திற்கு எதிரான சுட்ட கட்டமைப்புகளை உடனடியாக மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் பின்னர் செர்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் ஜனநாயக அரசியலை வலுப்படுத்தி சுதந்திரம் பேச்சுவார்த்தை மற்றும் சுட்டத்தின் ஆட்சியை உள்நாட்டு அளவிலேயே நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றார்

மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து ஆரம்ப ககாதார மையங்கள் மற்றும் துணை மையங்கள் அனைத்தும் நலவாழ்வு மையங்களாக மாற்றப்படும் என்றும் திரு ஜெ பி நட்டா தெரிவித்துள்ளார் பல ஆயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசுடியில் தொடர்புடைய தொழிலதிபர்கள் விஜய் மல்வையா நீரவ் மோடி மற்றும் அவரது உறவினர் மெகுல் சோக்ஷி ஆகியோர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதில் சிபிஐ அதிகாரிகளுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என சிபிஐ தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வங்கிகளிடமிருந்து புகார் வரப்பெற்றதும் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சிபிஐ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜய் மல்லையாவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிப்பது குறித்த உத்தரவில் உயர் அதிகாரிகள் யாரும் தனிப்பட்ட முறையில் மாற்றம் செய்யவில்லை என்றும் சிபிஐ விளக்கமளித்துள்ளது

இதற்கான கவுண்ட் டவுன் நேற்று பிற்பகல் மணி ஒன்று எட்டுக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது

வனப்பகுதிகளின் நில அளவீடு வெள்ளம் மற்றும் பேரிடர் கண்காணிப்பு போன்ற பணிகளுக்கு இந்த செயற்கைக்கோள்கள் உதவும் என இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத்தில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கு சொகுசு வசதி செய்து கொடுக்கும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவேண்டுமௌ மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் நாகர்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறைத்துறை முறைகேடுகள் குறித்து மாநில அரசு முழு கவனம் செலுத்த வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார்

நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் பணிகளில் திமுக ஆட்சிக்காலத்தில் கடைப்பிடிக்கப்பட்ட நடைமுறைகளே தற்போதும் கடைபிடிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் காஞ்சிபரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் தவறான தகவலை பரப்பி வருவதாக கூறினார் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தம்மீது பொய்யான வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுக ஆட்சியில் தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏற்படாது என மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனல் மின் நிலையங்கள் மற்றும் காற்றாலைகளில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்படுவதாகக் கூறினார் எளினும் கூடங்குளம் அனுமின் நிலையம் மற்றும் மத்திய தொகுப்புகளிலிருந்து போதிய மின்சாரம் கிடைப்பதாகக் தெரிவித்தார்

மத்திய பிஜேபி அரசின் நடவடிக்கைகளால் தமிழகம் அதிக பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாக திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசு மாநிலங்களை அடக்கி ஆள முயற்சிக்கிறது என்றார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஆளுநர் மாளிகைகள் மாநில அரசுகளை கண்காணிக்கும் இடமாக பயன்படுத்தப்படுவதாகவும் திரு

க ஸ்டாலின் குறிப்பிட்டார்

ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநாட்டில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்தார் மத்திய அரசின் மலிவு விலை மருந்து விற்பனை திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்தத் திட்டம் மூலம் பொதுமக்களுக்கு தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைப்பதாக மருந்து விற்பனையாளர்களும் பயனாளிகளும் கூறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நெல்லை காந்திமதி கோ ஆப்டெக்ஸ் வளாகத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி சில்பா பிரபாகர் சத்தீஷ் தொடங்கி வைத்தார்

சிலேசியன் ஒப்பன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

மற்றொரு இந்திய வீராங்கணையான சரிதா தேவி வெண்கலப் பதக்கம் வென்றார்